நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது

இந்திய அரசியல் சாசனம் மிகவும் புனிதமானது என்றும் மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் குட்டியுள்ளார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் ரானுவ தளபதிக்கு அளித்த பதவி நீட்டிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்ளவிஸ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு அஜித் பவார் துணை முதலமைச்சர் பதவியை சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்ததால் பிஜேபி அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றும் இதனால் தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கூறினார் வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட மூன்று கட்சிகள் இணைந்து மாநிலத்தில் அமைக்கும் ஆட்சி நிலையானதாக இருக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்துவதிலோ குதிரை பேரத்தில் ஈடுபடுவதிலோ பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக பிஜேபி தமது பனியை சிறப்பாக செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பின்னர் ஆளுநர் திரு பகத்சிய் கோஷ்யாரியை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை திரு தேவேந்திர பட்னவிஸ் வழங்கினார் முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு நாளை மாலை ஐந்து மணிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சட்டப்பேரவைய கூட்டுவதற்காள உத்தரவை ஆளுநர் திரு பகத்சிய் கோஷியாரி பிறப்பிக்க வேண்டுமென்றும் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க தற்காலிக பேரவைத் தலைவளர் ஆளுநர் நியமிக்குமாறும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது பிஜேபி யின் திரு தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றதை எதிர்த்து சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அசோக்பூஷன் திரு சஞ்ஜீவ் கன்னா ஆகியோா் அடங்கிய அமா்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இன்று மாலை மகாராஷ்டிர சட்டப் பேரவையின் தற்காலிக தலைவராக பிஜேபி யை சேர்ந்த திரு காளிதாஸ் கொலம்ப்கர் நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது

மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் கல்வியில் சம உரிமை வழங்கவும் மருத்துவ வசதிகள் பொது இடங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம் பெற்றுள்ளது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வேளலவாய்ப்பு மறறும் பதவி உயர்வு ஆகியவற்றை வழங்குவதற்கு இந்த சுட்டம் வழிவகை செய்கிறது

இந்நாளையொட்டி நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டுக் கூட்டம் இன்று நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றினார் அரசியல் அமைப்பு சாசனம் குடிமக்களுக்கு அளித்துள்ள அனைத்து வகையான உரிமைகளையும் பாதகாப்பதுடன் நாட்டின் எதிர்னலத்தை கருதி அதில் தரப்பட்டுள்ள கொள்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டுமென்று குடியரசுத் தலைவா் கேட்டுக் கொண்டாா் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வித்தியாசமானது என்றும் சிறந்த நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு வழி வகுப்பதாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய அரசியல் சாசனம் மிகவும் புனிதமானது என்றும் மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிறது என்றும் கூறினார் அரசியல் சாசன வடிவமைப்பில் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்புக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் குடிமக்களின் கடமைகளை உணர்த்துவதுடன் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கவும் அனைவரையும் சமமாக நினைக்கவும் அரசியல் அமைப்புச் சட்டம் கற்றுத் தருவதாகக் குறிப்பிட்டார் ஜாதி மதம் இன பாகுபாடின்றி அனைவரையும் சமமாக மதிப்பதற்கும் மதச்சார்பின்மையை பேணி சட்டம் காப்பதற்கும் அமைப்புச் அரசியல் வகை செய்வதாக பிரதமர் தெரிவித்தார் உலகிலேயே சிறப்புமிக்க அரசியல் சாசனத்தை பெற்றிருக்கும் நாம் அதற்கு தலைவணங்க வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திட்ட இணையத்தை தொடங்கி வைத்தாா் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மத்திய அரசு அலுவலகங்களில் அரசியல் சாசன உறுதிமொழி ஏற்கப்பட்டது பிரசார் பாரதியின் தலைவர் திரு ஏ குர்யபிரகாஷ் முதன்ம செயல் அலுவலர் சசி சேகர் வெம்பட்டி ஆல் இண்டியா ரேடியோவின் செய்திப் பிரிவின் முதன்மை செயல் இயக்குநர் திரு இரா ஜோஷி மற்றும் துர்தர்ஷன் செய்திப் பிரிவு செயல் இயக்குநர் திரு மயாங் அகர்வால் உள்ளிட்ட உயரதிகாரிகள் அரசியல் சாசனத்தை படித்து உறுதியேற்றுக் கொண்டனர் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற புதிய மாவட்ட தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் மக்களின் நீண்டநாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று உருவாகி இருப்பதாக தெரிவித்தார்

ஒராண்டு காலத்தில் ஐந்து மாவட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறை என்று குறிப்பிட்ட அவர் நலத்திட்ட பயன்கள் மக்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு வசதியாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

அறிவியல் கல்லூரியையும் முதலமைச்சர் இன்று மாலை திறந்துவைத்தார் விழுப்புரம் நகராட்சியின் நூற்றாண்டு விழாவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்காள் ரானுவ தளபதிக்கு மூன்றாண்டுகள் பதவி நீட்டிப்பு அளித்ததை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது

அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து பொதுநலன் வழக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது